அறிவுறுத்தல் இன்று முதல் விலக்கிக்கொள்ளப்பட்டது

பிரதமா் திரு நரேந்திரமோடி இரண்டுநாள் பயணமாக நாளை சென்னை வருகிறார்

கோரிக்கைகளுக்கு தீர்வுகாண ரிசர்வ் வங்கி உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

சுமான் திட்டத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் மற்றும் மாநில அமைச்சர்கள் இணைந்து இன்று தொடங்கிவைத்தனர்

உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மேரி கோம் மஞ்சராணி ஜமுனா போரோ லவ்லினா போர்கோகெய்ன் ஆகியோர் அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

இனி விரிவான செய்திகள் கஷ்மீர் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு சுற்றுலாத்துறை வழங்கியிருந்த வழிகாட்டு அறிவுறுத்தல் இன்று முதல் விலக்கிக்கொள்ளப்பட்டது இதனையடுத்து கஷ்மீர் பகுதியில் தங்குதடையின்றி சுற்றுலாப்பயணிகள் சென்று வருவதற்கான சூழல் உருவாகியுள்ளது

ஜம்மு கஷ்மீரில் பத்து பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் கல்லூரி தேர்வுகள் இம்மாதம் இறுதியில் தொடங்கி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது கஷ்மீர் பகுதியில் குளிர் காலம் தொடங்குவதற்கு முன்பாக தேர்வுகளை நடத்தி முடிப்பதை உறுதி செய்யுமாறு பள்ளிக் கல்வி அலுவலகம் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக அதிகாரிகளை அரசு அறிவுறுத்தியுள்ளது ஜம்மு கஷ்மீர் பள்ளிக் கல்வி வாரியம் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக அதிகாரிகள் ஆகியோர் இடையே ஆளுநரின் ஆலோசகர்கள் திரு குர்ஷித் அகமது கனி மற்றும் திரு பரூக்கான் தனித்தனியாக கூட்டங்களை நடத்தினர் அப்போது தேர்வு அட்டவணைகளை தயாரித்து சுமூகமாக தேர்வுகளை நடத்த ஏற்பாடு செய்யுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டனர் சிக்கல் இன்றி தேர்வுகளை நடத்துவதற்காக காவல்துறை மற்றும் உள்ளாட்சித்துறையுடன் ஒருங்கிணைந்து செயல்படுமாறு கல்வித்துறை அதிகாரிகளுக்கு கூட்டத்தில் ஆலோசனை வழங்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் திறன் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசுக்கு உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜீதேந்திரசிங் கூறியுள்ளார் ஜம்முவில் இன்று பிரேர்நாத் பண்டிட் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் விருது வழங்கும விழாவில் பேசிய அவர் ஜம்முகாஷ்மீர் மக்களின் நலனுக்காக அரசு எடுதது வரும் நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டார்

ஊராட்சி மன்ற வளர்ச்சி சபை தலைவர் பதவிக்கு நனடபெறவுள்ள இந்த தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நேற்று முடிவடைந்து இன்று அவை பரிசீலனைக்கு எடுததுக்கொள்ளப்பட்டன வேட்பு மனுக்களை நாளைக்குள் விலக்கிக்கொள்ளலாம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்திலுள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தர்ன் பனடயினர் எல்லை தாண்டி தாக்குதல் நடத்தி உள்ளதாக இந்திய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது

பதிலுக்கு இந்திய படையினர் தாக்குதல் நடத்தி நிலைனமயை கட்டுக்குள் கொண்டுவந்ததாகவும் தெரிவித்தார் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்திய இந்த தாக்குதலில் பெரிய அளவில் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் சென்னை அருகே மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள இந்தியா சீனா உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமா் திரு நரேந்திரமோடி இரண்டுநாள் பயணமாக நாளை சென்னை வருகிறார் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு சென்னை வரும் சீனை அதிபர் திரு வலி ஜின் பிங் கை திரு நரேந்திரமோடி விமான நிலையத்தில் வரவேற்கவுள்ளார் உச்சிமாநாட்டையொட்டி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இரு தலைவர்களும் மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சரதம் அர்ஜுனன் தபசு வெண்ணை உருண்டை பாறை கடற்கரை கோவில் மற்றும் சிற்பங்களை பார்வையிடுகின்றனர் பின்னர் கவாச்சேத்ரா நடத்தும் கலை நிகழ்ச்சியிலும் இரு தலைவர்களும் பஙகேற்கின்றனர்

ஹாங்காங்கிலிருந்து சென்னை வரும் சீன பயணிகளை விமான நிலையத்தில் கண்காணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

கர்நாடக அரசு காவிரியின் குறக்கே மேகதாது வில் அணைக்கட்டுவதற்கு அனுமதிக்கக்கூடாது என்று முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை மீண்டும் வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக மத்திய கற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கருக்கு முதலமைச்சா் எழுதியுள்ள கடிதத்தில் காவிரி நீர் பகிா்வு தொடா்பான உச்சநீதிமன்றத்தின் தீா்ப்பை அவா் சுட்டிக்காட்டியுள்ளார் மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற காவிரி மேலாண்மைக் கூட்டத்தில் இந்த திட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழக விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற மத்திய சுற்றுச்சூழல் துறை அனுமதி வழங்கக்கூடாது என்றும் இது தொடர்பாக நீர்மின் திட்டக் குழுவிற்கு தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்குமாறும் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கனர் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் சர்ச்சைக்குள்ளான பஞ்சாப் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியில் முதலீடு செய்தவர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வுகாண ரிசர்வ் வங்கி உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இது குறித்து ரிசர்வ் வங்கி ஆளுநரிடம் தாம் பேசியுள்ளதாகவும் அந்த வங்கியை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து மீண்டும் செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மும்பையில் இன்று இந்த வங்கியில் டெப்பாசிட் செய்தவர்கள் சிலர் திருமதி நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து தங்களது கோரிக்கைகளை தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பஞ்சாப் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி பிரச்சனை குறித்து மத்திய நிதிமைச்சகம் விரிவாக ஆராய்ந்து வருவதாகவும் இப்பிரச்சனைக்கு தீர்வு ஒன்றை விரைந்து காண்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் சிசுக்களுக்கும் தரமான மதிப்புமிக்க உயர்தர சிகிச்சையை அளிப்பதற்கான சுமான் திட்டத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் மற்றும் மாநில அமைச்சர்கள் இணைந்து இன்று தொடங்கிவைத்தனர்

தாய்மார்களுக்கும் பிறந்த குழந்தைகளுக்கும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தரமான சிகிச்சை மறுக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையிலும் அவர்கள் மீது உயர்தர சிகிச்சைக்கான எந்த ஒரு செலவையும் சுமத்துவதை தவிர்க்கும் நோக்கில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மகபேற்றின்போது எவ்வித சிரமும் இன்றி தாய் மற்றும் கேயின் நலம் காக்கப்படவேண்டும் என்ற நோக்கில் இந்திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் சர்வதேச தரத்திலான உயர்சிகிச்சையை மகபேற்றின்போது அளிக்கவேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு இத்திட்டத்தை கொண்டுவந்துள்ளதாக தெரிவித்தார் அறிவியல் மற்றும் விண்வெளி துறையில் ஆர்வம் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிமுகப்படுத்தியுள்ள த்ருவ் திட்டத்தை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் பெங்களூருவில் இன்று தொடங்கி வைத்தாா் இந்த விழாவில் பேசிய அவர்